பங்கு மிக முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இந்தியன் ரயில்வேயில் புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்த தொழிலதிபர்கள் முன் வரவேண்டும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோய வலியுறுத்தியுள்ளார் மத்திய பெட்ரோலியம் மற்றும் ரசாயணத் துறையின் கீழுள்ள ஐந்து அரசு பொதுத் துறை நிறுவனங்கள் சர்வதேச சூரிய சக்தி கூட்டனப்பின் கீழ் இயங்கும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

குழுக்களை மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் நேற்று தொடங்கி வைத்தார்

ராஜஸ்தான் மாநிலம் ஜெயப்பூரில் பத்திரிக்கா குழுமத்தின் தலைவர் எழுதிய இரண்டு புத்தகங்களை காணொலி காட்சி வாயிலாக வெளியிட்டு பேசிய அவர் எழுத்தாளர்கள் என்பவர்கள் பத்திரிகையாளர்கள் சமூகத்திற்கு ஆசிரியர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் சுதந்திரப் போரட்டத்தின் போது பத்திரிகையாளர்கள் விடுதலை குறித்து எழுதிய விவரங்களை பிரதமர் விவரித்தார் இன்றைய தலைமுறை புத்தகங்கள் படிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டுமென்று அவர் அறிவுறுத்தினார் வீட்டில் புத்தகங்களுக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்றும் வீட்டில் உள்ள அனைவரும் ஒரு புத்தகத்தையாவது படிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இன்றைய தலைமுறையின் எதற்கெடுத்தாலும் கூகுலையே குருவாக ஏற்றுக் கொண்டு பல்வேறு விஷயங்களை டுவிட் செய்து வருவதாகவும் ஆழமான சிந்தனைகளுக்கு இடம்கொடுப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் உலக அளவில் இந்திய பொருட்கள் பிரசித்திபெற்று வருவதையும் இந்தியா கூறுவதை உலகம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த விழாவில் ராஜஸ்தான் ஆளுநர் திரு கல்ராஜ்மிஸ்ரா முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் பத்திரிகா குழுமத்தின் தலைவர் திரு குலாப் கோத்தாரி ஆகியோர் கலந்து கொண்டனர்

அவரது மறைவு தெலுங்கு திரையுலகிற்கு மாபெரும் இழப்பாகும் என்று அவர் கட்டிக்காட்டியுள்ளார்

மத்திய நிதியமைச்சகத்தின் கூடுதல் செயலர் சமீர் குமார் காரே மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் இந்திய பிரதிநிதி கெனிச்சி யோகொயாமா ஆகியோர் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர் இந்த திட்டத்தின் மூலம் ரயில் மற்றும் சாலை மூலமான கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும்

இந்தியன் ரயில்வேயில் புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்த தொழிலதிபர்கள் முன் வரவேண்டும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் கூட்டு சம்மேளனத்தின் ரயில் கனெக்ட் கருத்தரங்கில் பேசிய அவர் நாட்டின் உள்கட்டப்பை வலுப்படுத்துவதில் ரயில்வே இன்றியமையாத பங்கு வகித்து வருவதாக கூறினார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் நியாயமான விலையில் போக்குவரத்து வசதிகளை மேற்கொள்ளவும் கட்டணங்களை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு இந்தியன் ரயில்வே உந்து சக்தியாக விளங்குவதாக பிரதமர் திருநரேந்திர மோடி குறிப்பிட்டதை அவர் சுட்டிக் காட்டியுள்ளார் நவீன தொழில் நுட்பத்துடன் நுகர்வோர் பயனடையும் விதத்தில் சேவையாற்றுவதற்கு ரயில்வேயை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஏழை மக்களுக்கு மலிவு விவையில் ரயில்களை இயக்குதல் சரக்குகளுக்கான கட்டணத்தை மாற்றியமைத்தல் கட்டமைப்பை விரிவுபடுத்துதல் போன்றவற்றை நவீனப்படுத்துவதற்கான தேவை உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய பெட்ரோலியம் மற்றும் ரசாயணத் துறையின் கீழுள்ள ஐந்து அரசு பொதுத் துறை நிறுவனங்கள் சர்வதேச சூரிய சக்தி கூட்டப்பின் கீழ் இயங்கும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

உயிரி எரிபொருள் மற்றும் புதப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்

மூன்றாவது ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கும் வகையில் மத்திய பென்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்துள்ளது இதன்படி நேற்று நடைபெற்ற கருத்தரங்கங்களுக்கு தலைமை தாங்கிய மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி முதல் ஆயிரம் நாட்களுக்கு குழந்தைகளின் ஊட்டச்சத்து குழந்தைகளின் ஒட்டு மொத்த வளர்ச்சிக்கு இத்திட்டத்தின் மூலம் மிகுந்த பயன் கிடைக்கும் என்றார்

நரேந்திர சிங் தோமர் நேற்று தொடங்கி வைத்தார் மூங்கில் வளர்ப்பு இயக்கத்தினருக்கான முத்திரை பதிவையும் அவர் இன்று தொடங்கி வைத்தார்

முங்கில் பயன்பாடு பழங்காலமாகவே பழக்கத்தில் இருந்ததாக அவர் சுட்டிக் காட்டினார் சுய சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ முக்கிய பொருட்களை தயாரித்து இதனை சந்தைப்படுத்த வேண்டும் என்றார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி வாயிலாக சாலையோர வியாபாரிகளிடம் கலந்துரையாடவுள்ளார் இதில் மத்தியப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சாலையோர வியாபாரிகள் கலந்து கொள்கிறார்கள்

கடந்த ஜூன் மாதம் முதல் அழிமுகப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் ஏழ்மையான சாலையோர வியாபாரிகள் தங்களது வாழ்வாதாரத்தை புதுப்பித்துக் கொள்ள உதவுகிறது இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இன்று சாலையோர வியாபாரிகளுடனான கலந்துரையாடலை மிக ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார்